ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இதேந்தர் இறதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன்கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் அண்மையில் தில்லியில் கைவினைக் கலைஞர்களுக்கான சந்தையை தாம் பார்வையிட்டது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அதில் நம்நாட்டின் விசாலத்தன்மை கலாச்சாரம் பாரம்பரியம் உணவுப் பழக்கங்கள் பன்முகத்தன்மை ஆகியவற்றை காண முடிந்ததாக தெரிவித்தார்

நமது உணவுகளில் இருக்கும் வகைகள் நாவுக்கு விருந்து படைக்கின்றன ஒரே வரிசையில் இட்லி தோசை சோலே பட்டுரே தால்பாட்ட கமள் காண்ட்வீ என ஏராளமான உணவு பதார்த்த வகைகள் நாளை கூட அங்கே பினரில் சில சுவையாள லிட்டி சோகேவைச் சுவைத்து பார்த்து ரசித்தேன் அனுபவித்தேன் நாட்டின் ஒவ்வொரு பாகத்திலும் இத்தகைய மேளாக்கள் கண்காட்சிகள் நடைபெற்ற வருகின்றன இந்தியாவை தெரிந்தகொள்ள இந்தியாவை பற்றிய அனுபவத்தை பெற எப்போதேல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதேல்லாம் சென்று பாருங்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தை முழுக்கமுழுக்க வாழ்த்து பார்க்க இது பொன்னான வாய்ப்பாக மலர்கிறது நீங்கள் தேசத்தின் கலை கலாச்சாரத்தோடு இனைவீர்கள் கடுமையாக உழைக்கும் கைவினைஞர்கள் குறிப்பாக பெண்களின் தன்னிறைவுக்கு உங்கள் பங்களிப்பையும் அளிப்பீர்கள் அவசியம் போய் பாருங்கள் பல்லுயிர்த் தன்மையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை ஒளவையார் எழுதிய கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு பற்றி குறிப்பிட்டு பிரதமர் வலியுறுத்தினார்

மகத்துவமாள பெண் புலவர் ஒளவையார் என்ன எழுதிபிருக்கிறார் தெரியுமா கற்றது கைமன் அளவு கல்லாதது உலகளவு நமது நாட்டின் பன்முகத் தன்மை விஷயத்திலும் இதனான் உண்மை இதுபற்றி நாம் அறிந்திருப்பது பிகவும் குறைவே நமது பல்லுயிர் தன்மையும் மளித சமுதாயம் முழுமைக்குமான ஒரு அற்புதமான பொக்கிஷம் இதை நாம் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும்

இவர் தெள் அமெரிக்காவின் ஆண்டில் மலைகளின் மிகப்பெரிய சினரமான ஏழாயிரம் மீட்டர்கள் ஏறியிருக்கிறார்

கேரளத்தின் கொல்லத்தில் வசித்து வருகிறார் சிறிய வயதில் திருமணம் நடந்தேறிய பிறகு கணவனையும் இழந்தார் ஆனால் பாரேதி அம்மாள் என்றுமே நமது மனோதைரியத்தை கைவிட வில்லை

நாள்காம் நிலைக்கான தேர்வை எழுதினார்

அதமட்டுமல்ல கணக்கில் அவர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருந்தார்

நேரடி பயிற்சி எப்படி இருக்கும் எந்தமாதிரியாக இருக்கும் எத்தளை சுவாரசியமாக இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா கடந்த முறை யாரெல்லாம் இதில் பங்கெடுத்துக் கொண்டார்களோ

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நதிகள் இணைப்புத் திட்டத்திற்கு முன்னோடியாக தமிழகம் திகழ்கிறது என்று செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ருபாய் மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்தார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் அமெரிக்கா மற்றும் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனங்கள் இணைந்து நாடுமுழுவதும் இணைய தளம் வாயிலாக நடத்திய தேர்வில் வெற்றி பெற்று அபிநயா நாசா செல்லவிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அபிநயாவின் சாதனையை பாராட்டியும் வருங்கால இளைய சமுதாயத்தினரை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நிதியுதவி வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மாணவி அபிநயா கூறினார்

அதுல பாஸ் பண்ணி நாசா போறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதனால நாள் ஹெல்ப் கேட்டிருந்தேன்

அதுக்கப்புறம் எளக்கு போயிட்டு வரதுக்கு போக்குவரத்து வசதி எல்லாத்துக்குமே எஹயர் ஸ்டெடிஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு இன்னும் பணம் தேவைப்படுது சிளம் சார் கிட்ட கேட்டிருந்தோம்

நிகழ்ச்சியில் பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பணன் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத பகுதிகளில் நடமாடும் மருத்துவமனை சேவையை தொடங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொழிலாளர் நலத் துறை அமைச்சர் டாக்டர் நிலோபர் கபில் கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் புதிய சிகிச்சைப் பிரிவுக்கான கட்டிடத்தை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

மாவட்டச் செய்திகள் கோவை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான நல்லுறவு மையத்தை தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இன்று திறந்து வைத்தார்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரளா அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது